திருநரேந்திரமோடி இன்றுகாணொலிகாட்சிவாயிலாகதிறந்துவைத்தாா்

குடியரசுத் தலைவர் திருராம்நாத் கோவிந்த் மூன்றுநாள் பயணமாக இன்றுமாலைதமிழகம் வருகிறாா்

இரு அவைகளும் எதிர்க்கட்சிகள் அமளிகாரணமாகபிற்பகல் இரண்டுமணிவரைஒத்திவைக்கப்பட்டன

இன்றுமாலைநிறைவடைகிறது

இந்தபாலம் கட்டப்பட்டதள் மூலம் இரு நாடுகளுக்கும் இடையேயானவர்த்தகம் மற்றும் கற்றுலாமேம்படும் என்றுஎதிர்பார்க்கப்படுகிறது

மக்களவை இன்றுகாலைகூடியதும் காங்கிரஸ் உள்ளிட்டளதிர்க்கட்சிகள் பெட்ரோல் டீசல் சமையல் ளரிவாயு விலையர்வைதிரும்பப்பெறவேண்டுமென்றுவலியுறுத்திஅமளியில் ஈடுபட்டனா் பிர்லா கேள்விநேரத்தைநடத்தஅனுமதிக்குமாறுஉறுப்பினர்கள் அமைதிகாக்குமாறுஉறுப்பினர்களைபலமுறைகேட்டுக் கொண்டார்

தில்லியில் நடைபெறும் நிகழ்ச்சியில் ஜம்மு கஷ்மீர் துணைநிலைஆளுநர் திருமளோஜ் சின்ஹா தர்மார்த் அறக்கட்டளையின் தலைவர் டாக்டர் கரண் சிங் உள்ளிட்டோர் கலந்துகொள்கின்றனர் மேற்குவங்க மாநிலம் கொல்கத்தாவில் கிழக்குரயில்வேஅடுக்குமாடிகட்டிடத்தில் நேற்றுமாலைநேரிட்டதீவிபத்தில் தீயணைப்பு வீரர்கள் நான்குபேர் உட்படஒன்பதுபேர் உயிரிழந்தனர்

உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்குஆழ்ந்த இரங்கல் தெிவித்துள்ளபிரதமர் திருநரேந்திரமோடி பிரதமா் தேசியநிவாரணநிதியிலிருந்துதவா இரண்டுவட்சம் ரூபாய் வழங்கப்படும் என்றுதெரிவித்துள்ளாா்

இந்தவிபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்குபத்துலட்சம் ருபற்ற் நிவாரணத்தொகைவழங்கப்படும் என்றுஅம்மாநிலமுதலமைச்சர் செல்விமம்தாபானர்ஜி அறிவித்துள்ளார் தீயணைக்கும் பணியில் இருபதுவீரர்கள் ஈடுபட்டநிலையில் அவர்களுக்குஉதவியாகபேரிடர் மேலாண்மைகுழுவினரும் ஈடுபட்டனர் இதற்கிடையே நிலைய அலுவலகத்தில் அந்தரயில் ஏற்பட்டதீவிபத்துகுறித்துவிசாரணைநடத்தநான்குஅதிகாரிகள் கொண்டஉயர்நிலைக்குழுவைரயில்வேஅமைச்சர் திருபியூஷ் கோயல் நியமித்துள்ளார்

குடியரசுத் தலைவர் திருராம்நாத் கோவிந்த் மூன்றுநாள் பயணமாக இன்றமாலைதமிழகம் வருகிறார்

அதன் பின்னர் புதுதில்லிதிரும்புகிறார்

இந்ததொகுதிகளில் வேட்புமலுக்கள் மீதானபரிசீலனைநடைபெறுகிறது வேட்புமனுக்களைதிரும்பப்பெறநாளைமறுநாள் கடைசிநாளாகும்

தமிழகத்தில் தேர்தல் செலவினகண்கானிப்பு பணியில் ஈடுபடும் அமைப்புகளின் துறைதலைவர்களுடன் தலைமைத் தேர்தல் அதிகாரிதிருசத்தியபிரதாசாஹூ தற்போதுஆலோசனைநடத்திவருகிறாா்

இதில் தேர்தல் செலவினசிறப்பு பார்வையாளர்கள் திருமதி மதும்னஜன் மற்றும் திரு

ஆர் பாலகிருஷ்ணன் உள்ளிட்டோரும் பங்கேற்றுள்ளனா் தில்லிஅரசின் வரும் நிதியாண்டுக்கானகாகிதமில்லாநிதிநிலைஅறிக்கை இன்றுசட்டப்பேரவையில் தாக்கல் செய்யப்பட்டது துணைமுதலமைச்சரும் நிதிஅமைச்சருமானதிருமணிஷ் சிசோடியாபட்ஜெட்டைதாக்கல் செய்தாா் நேற்றுதொடங்கியபட்ஜெட் கூட்டத் தொடரில் பொருளாதாரஆய்வறிக்கையைதிருசிசோடியாதாக்கல் செய்தாா்

இதன் தலைவராக வன பாதுகாப்புத்துறையின் முன்னாள் முதன்மைதலைமைஅதிகாரிநியமிக்கப்பட்டுள்ளார் இந்த தீவிபத்தைதடுப்பதற்கானபல்வேறுஆலோசனைகளைவழங்குவதுடன் உள்ளுர் மக்களைஈடுபடுத்திபல்வேறுவிழிப்புணர்வு நடவடிக்கைகளைமேற்கொள்ளவுள்ளது

லக்ளோவில் நடைபெற்றுவரும் இப்போட்டியில் டாஸ் வென்ற இந்திய அணிதென்னாப்பிரிக்காவைமுதலில் பேட் செய்யபணித்தது

கோஸ்வாமிநான்குவிக்கெட்களைவீழ்த்தினா்

ஐ எஸ் எல் கால்பந்துபோட்டியின் இறுதிஆட்டத்திற்குமும்பைஅணிமுன்னேறியுள்ளது இன்றுநடைபெறவுள்ள இரண்டாவதுஅரை இறுதிஆட்டத்தில் மோகன் பகான் அணி ஒருங்கிணைந்தவடகிழக்குஅணியைஎதிர்கொள்கிறது